அந்நிய செலாவணி சுட்ட விதிமீறல் தொடர்பான வழக்கில் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனர் நரேஷ் கோயலை அமலாக்கத்துறை விசாரித்துள்ளது

அமெரிக்க ஒபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்திற்கு ரஷ்யாவின் டேனில் மெத்வதேவ் முன்னேறியுள்ளார்

இது தொடர்பாக இஸ்ரோ வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் விக்ரம் லேண்டரை அதிகாலை ஒரு மணி முப்பத்து எட்டு நிமிடம் மூன்று வினாடிகளின்போது தரையிறக்க முயற்சிக்கப்பட்ட நிலையில் நிலவின் தென்துருவத்தின் இரண்டரை கிலோ மீட்டர் வரை தகவல் தொடர்பு கிடைத்தது அதன் பிறகு லேண்டரிலிருந்து தகவல் தொடர்பு கிடைக்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதையடுத்து லேண்டரை நிலவில் தரையிறக்கும் முயற்சி தடைப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து தொடர்ந்து ஆராயப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இஸ்ரோ கட்டுப்பாட்டு மையத்திவிருந்து விஞ்ஞானிகளுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்நிகழ்வை நேரடியாக கண்காணித்து வந்தார் பின்னர் பேசிய அவர் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் என்றும் இது சிறிய சாதனை அல்ல என்றும் கூறினார் இதனால் நாடே பெருமையடைவதாகவும் தெரிவித்தார் எதிர்கால பணிகள் மீது நம்பிக்கை வைக்குமாறு விஞ்ஞானிகளிடம் கூறிய அவர் அவர்களுக்கு வாழ்த்தும் தெரிவித்தார் நாட்டிற்கும் தேசத்திற்கும் மனித சமுதாயத்திற்கும் விஞ்ஞானிகள் மிகப்பெரிய சேவை புரிந்துள்ளதாக கூறினார் அனைத்து முயற்சிகளிலும் தாம் உடனிருப்பதாகவும் தொடர்ந்து முன்னோக்கி செல்லுமாறும் விஞ்ஞானிகளிடம் பிரதமர் திரு மோடி தெரிவித்தார் பின்னர் இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் விஞ்ஞானிகள் தங்களின் சிறந்த பங்களிப்பை அளித்துள்ளதாகவும் இதனால் நாடே பெருமைப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் விண்வெளி திட்டத்தில் அவர்களுடைய பணி தொடரும் என்று நாடு நம்பிக்கை வைத்துள்ளதாக கூறியுள்ளார்

தூர்தர்ஷன் இதனை நேரடியாக ஒளிபரப்பு செய்யவுள்ளது சந்திரயான் இரண்டு விண்கலத்தை நிலவில் இறக்கும் முயற்சியில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் சிறப்பான ஈடுபாட்டுடனும் தைரியத்துடனும் செயல்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பாராட்டியுள்ளார் விஞ்ஞானிகளின் செயல்திறன் குறித்து நாடு பெருமிதம் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் முயற்சிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்தத் தருணத்தில் நாடு விஞ்ஞானிகளுடன் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் முயற்சி வீண்போகாது என்று கூறியுள்ளார் விஞ்ஞானிகளின் செயல்பாடும் ஈடுபாட்டு உணர்வும் ஒவ்வொரு இந்தியனையும் பெருமிதம் கொள்ள வைத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் மும்பை மற்றும் அவுரங்காபாதிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பயணம் மேற்கொள்கிறார்

கிழக்கு கண்டிவளி பகுதியில் பன்டோங்கிரி மெட்ரோ நிலையத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார் பின்னர் அவுரங்காபாத் புறப்படும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாநில அளவில் நடைபெறவுள்ள மகளிர் சுயஉதவிக்குழுக்கள் கூட்டத்தில் உரையாற்றவுள்ளார் இந்தியா தென்கொரியா இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான இரண்டு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது பாதுகாப்புத் தொடர்பான கல்வி இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையே ஒத்துழைப்பு ஆகிய துறைகளில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது

பின்னர் திரு ராஜ்நாத் சிங் சியோலில் உள்ள இந்திய தூதரகத்தில் உரையாற்றினார் இந்தியாவின் பாதுகாப்புத்துறையில் தென்கொரிய தொழில் முனைவோர் முதலீடு செய்வதற்கான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று அவர் உறுதி அளித்தார் ஜிஎஸ்டி வரி முறைகளில் வரிசெலுத்துவோரிடம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வருவாய் துறை அதிகாரிகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மவா சீத்தாராமன் அறிவுறுத்தியுள்ளார் கொல்கத்தாவில் வருவாய் துறை அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர் ஜிஎஸ்டி வரி தொடர்பான விளக்கங்களை உரிய முறையில் வரிகட்டுவோருக்கு அளிக்க வேண்டும் என்று கூறினார் இதனால் வரி வகுல் பாதிக்கப்படாது என்று தெரிவித்தார் பிடித்தம் செய்யப்பட்ட வரித்தொகையை உரியவர்களுக்கு குறிப்பட்ட காலத்தில் திரும்ப அளிக்கவேண்டும் என்றும் அவர் கூறினார் வரி செலுத்துவோர் எந்த நிலையிலும் பாதிக்கப்படாத வகையில் அவர்களுக்கு நோட்டீஸ் அளிக்கும் முள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் மத்திய அமைக்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்தார்

இந்தப் புகார்கள் தொடர்பாக திரு நரேஷ் கோயலின் மும்பை வீடு ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் அலுவலகங்கள் நரேஷ் கோயலின் இதர நிறுவனங்களின் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதைத் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடந்துள்ளது

அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் சந்தேகத்திற்கு இடமான முறையில் பரிவர்த்தனைகளை மேற்கொண்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது

மூன்று நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் கட்டமைப்பு எரிசக்தி உயர் தொழில்நுட்பம் இயற்கை வளங்கள் மருந்து உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படவுள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் சார்பாக நிதி ஆயோக் துணைத் தலைவரும் சீனா சார்பாக அந்நாட்டின் தேசிய வளர்ச்சி மற்றம் சீர்திருத்த குழுவின் தலைவரும் இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கவுள்ளனர் இரு நாடுகளைச் சேர்ந்த திட்டமிடல் தொழில் துறை மற்றும் கல்வி ஆகிய துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் பங்கேற்கவுள்ளனர்

வேளாண் விஞ்ஞானிகளின் ஆதரவும் விவசாயிகளின் கடின உழைப்பும் உணவு உற்பத்தியில் இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாக உருவாக்கும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார்

நிகழ்ச்சியில் பங்கேற்றுப் பேசிய குஜராத் மாநில முதலமைச்சர் திரு விஜய் ரூபாளி விவசாயிகள் தங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு அதிக விலை கிடைக்க இயற்கை விவசாயத்தை பின்பற்ற வேண்டுமென்று வலியுறுத்தினார் ஐ நா சபையின் அனுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அனுசக்தி முகமையின் தற்காலிக தலைமை இயக்குநர் கர்னல் பெருட்டா இன்று ஈரானுக்கு பயணம் மேற்கொள்கிறார் டெஹ்ரானில் அந்நாட்டு உயர் அதிகாரிகளை அவர் நாளை சந்தித்து பேசயிருப்பதாக ஐ நா சபை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச அணுசக்தி முகமை மற்றும் ஈரானுக்கு இடையிலான கலந்துரையாடல்களின் ஒரு பகுதியாக இந்தப் பயணம் அமைந்துள்ளது அமெரிக்க ஒபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்திற்கு ரஷ்யாவின் டேனில் மெத்வதேவ் முன்னேறியுள்ளார்

முப்படையினருக்கான தடகள சாம்பியன் ஷிப் போட்டி புனேவில் இன்று தொடங்குகிறது அங்குள்ள ரானுவ விளையாட்டு மையத்தில் நான்கு நாட்கள் இப்போட்டி நடைபெறவுள்ளன

மூவாயிரம் மீட்டர் ஸ்டீபிள் சேஸ் பிரிவில் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற ஹவில்தார் அவினாஷ் சேபல் பங்கேற்கிறார்